உச்சி மாநாடுஇந்தியாவில் நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

சிறில் ரமஃபோஸா சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார்

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் இந்தியா பெல்ஜியத்தையும் களடா தென்னாப்பிரிக்காவையும் எதிர்கொள்கினறன

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாகவும் பழமையான வரவாறு பன்முகத் தன்மை சிறந்த விருந்தோம்பலைக் கொண்டுள்ள நாடாகவும் திகழும் இந்தியாவிற்கு வருமாறு சர்வதேச நாடுகளின் தலைவர்களுக்கு பிரதமர் திரு மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

அதற்கு இத்தாலி சும்மதம் தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

இதற்காக இத்தாலி மற்றும் பிற நாடுகளுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

இதற்காக பல்வேறு கட்சிகளின் முக்கியத் தலைவர்கள் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வருகின்றனர் ராஜஸ்தாளில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பகுஜள் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி பல்வேறு பொதுக்கூட்டங்களில் நேற்று பிரச்சாரம் செய்தனர்

அமித் ஷா மத்தியிலும் ராஜஸ்தானிலும் ஆட்சி செய்துவரும் பிஜேபி நாட்டின் அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பெண்களின் நலனுக்காக செயலாற்றியுள்ளதாக கூறினார் பில்வாரா என்ற இடத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வேலைவாய்ப்பின்மைக்கும் விவசாயிகளின் ஏழ்மை நிலைக்கும் பிஜேபி அரசு காரணம் என்று குற்றம் சாட்டினார் தெலங்கானாவில் பிஜேபி காங்கிரஸ் தெலங்காளா ராஷ்ரிய சமிதி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேளாண் பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் இதன்மூலம் விவசாயிகளுக்கு விரிவான அளவில் வாடிக்கையாளர்களும் உரிய விலையும் கிடைக்கும் என்று அவர் கூறினார் சண்டிகரில் நேற்று தொடங்கிய வேளாண்மை தொழில்நுட்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கைத் தரம் உயர்ந்துள்ளதாக குடியரசுத்தலைவர் தெரிவித்தார்

வேளாண்மையில் தொழில்நுட்பம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல் என்ற தலைப்பில் இக்கண்காட்சி நடத்தப்படுகிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கான நிதி ஆயோக்கின் இரண்டாவது கூட்டம் குவஹாத்தியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது கற்றுலா மூங்கில் பால் பண்ணை மீன்பிடி மற்றும் தேயிலை ஆகிய துறைகளை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது

காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இச்சுப்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் புலனாய்வு விசாரணையை தொடங்கியுள்ளனர்

அக்டோபர் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக நடவடிக்கையின் மூவம் இந்த வருவாய் பெறப்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் டிராஸ் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த ரானுவ வீரர் சரவணன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிறில் ரமஃபோஸா சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார் இதுகுறித்து பிரதமர் திரு

மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த நிலையில் திரு ரம்ஃபோஸாவின் வருகை பொருத்தமானதாக அமையும் என்றும் இதன்மூவம் இருநாட்டு மக்களுக்கு இடையே தொடர்பு வலுப்பெறும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் ஆசிய பசிபிக் மாநாடு நேபாள் தலைநகர் காத்மாண்டுவில் நேற்று தொடங்கியது தற்காலத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ற தலைப்பில் இரண்டு நாட்கள் இம்மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டை தொடங்கி வைத்துப் பேசிய நேபாள பிரதமர் திரு

சர்மா ஒலி பருவநிலை மாற்றம் இயற்கை மற்றும் மனிதர்களால் ஏற்படும் பேரிடர் தீவிரவாதம் ஆகியவற்றை சர்வதேச அளவில் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று கூறினார் இந்தியா சார்பில் மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் பிரதமர் திரு

தேவே கவுடா தீவிரவாதமும் பருவநிலை மாற்றமும் சர்வதேச சமுதாயத்திற்கு பெரும் அச்சறுத்தலாக இருப்பதாக தெரிவித்தார்

வெளிநாட்டுக் கடன்களை அடைப்பதற்காக ரானுவ தளம் அமைக்க இந்தியாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்திகளை மாலத்தீவு அரசு மறுத்துள்ளது இதுகுறித்து வந்துள்ள செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் அண்டை நாடான இந்தியாவுடன் மாலத்தீவின் புதிய அரசு கமுகமான உறவை பராமரிக்க மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு உள்நோக்கம் கற்பிக்கும் செயல் என்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

டாடா ஒப்பன் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் லக்ஸியா சென் முன்னேறியுள்ளார்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் ஜாம்ஷெட்பூர் வடகிழக்கு அணிகளுக்கு இடையிவாள ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது இருஅணிகளும் கோல் எதுவும் போடவில்லை இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கடடி லீக் போட்டியில் மும்பை அணி தில்லி அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி புனே அணியையும் மும்பை குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன நாகலாந்து தனிமாநிலமாக உருவானதை குறிக்கும் தினத்தை ஒட்டி நடத்தப்படும் ஹார்ன்பில் விழா நேற்று தொடங்கியது இவ்விழாவில் பங்கேற்றுப் பேசிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் இந்தியாவிற்கான அமெரிக்க துதர் திரு கென்னத் ஐ ஐஸ்டர் நீதிபதி எஸ்

பாப்டே ஆகியோர் பங்கேற்றனர்